இந்தியபொம்மைகண்காட்சியைபிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுகாணொலிகாட்சி மூலம் தொடங்கிவைக்கிறார் சட்டப்பேரவைதேர்தல் நடைபெறவுள்ளதமிழகம் உள்ளிட்டஐந்துமாநிலங்களில் தேர்தல் நடத்தைநெறிமுறைகள் உடனடியாகஅமலுக்குவந்துள்ளன

எல்லைக் கட்டுப்பாட்டுகோட்டுப்பகுதியில் போர் நிறுத்தத்தைமுழுமையாகஅமல்படுத்துவதுஎன்று இந்தியா பாகிஸ்தான் மேற்கொண்டமுடிவுக்குஐரோப்பிய யூனியன் வரவேற்பு தெரிவித்துள்ளது

பொம்மைதயாரிப்பில் ஈடுபட்டுள்ளவர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களை இணைக்கும் வகையில் நான்குநாள் பொம்மைகண்காட்சிக்குஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளது

பாரம்பரியபொம்மைகளும் மின்னணுபொம்மைகள் விளையாட்டுஅம்சங்கள் ஆகியவற்றுடன் கூடிய நவீனபொம்மைகளும் இந்தகண்காட்சியில் இடம்பெறவுள்ளன இதையொட்டி உற்பத்திமற்றும் வடிவமைப்பு குறித்தபல்வேறுகாணொலிகருத்தரங்குகள் மற்றும் குழு விவாதங்களும் நடைபெறவுள்ளன சுட்டப்பேரவைதேர்தல் நடைபெறவுள்ளதமிழகம் உள்ளிட்டஐந்துமாநிலங்களில் தேர்தல் நடத்தைநெறிமுறைகள் உடனடியாகஅமலுக்குவந்துள்ளன புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியதலைமைத்தேர்தல் ஆணையர் திருகளில் அரோரா தமிழ்நாடு கேரளா புதுச்சேரிசுட்டப்பேரவைகளுக்குஒரேகட்டமாகவரும் ஏப்ரல் ஆறாம் தேதிதேர்தல் நடபெறும் என்றுஅறிவித்தார்

தமிழகத்தில் காலியாகஉள்ளகன்னியாகுமரிமக்களவைத்தொகுதிக்கும் ஏப்ரல் ஆறாம் தேதிவாக்குப்பதிவு நடைபெறும் என்றுதிரு சுனில் அரோராஅறிவித்தார்

அனைத்துவேட்பாளர்கள் அரசியல் கட்சிகள் மாநில மத்தியஅரசுகள் எனஅனைத்துதரப்புக்கும் நடத்தைநெறிகள் பொருந்தும் என்றுஅவர் கூறியுள்ளார் உலகநாடுகளுக்காகதனதுஅனுபவங்கள் வளங்கள் அறிவுப்புலமையைபகிர்ந்துகொள்ள மற்றும் இந்தியாஉறுதிபூண்டுள்ளதாகபிரதமர் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார் அனைவருக்கும் தடுப்பூசிகிடைக்கச் செய்வதற்குஆதரவு தெரிவித்துவருவதற்காக இந்தியாவுக்கும் பிரதமர் திருநரேந்திரமோடிக்கும் உலககாதாரஅமைப்பின் தலைமை இயக்குநர் டாக்டர் டெட்ராஸ் அதானோம் நன்றிதெரிவித்திருந்தார்

கட்டுப்பாட்டுமண்டலங்களை தொடர்ந்துவரையறுக்கவேண்டும் என்றம் இந்தப்பகுதிகளில் பரிந்துரைக்கப்பட்டகட்டுப்பாட்டுநடவடிக்கைகளையும் நிலையானசெயல்பாட்டுவிதிமுறைகளையும் தீவிரமாகபின்பற்றவேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தடுப்பூசிபோடும் பணிகளைவிரைவுப்படுத்துமாறுமாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைமத்தியஅரசுகேட்டுக்கொண்டுள்ளது

பருவநிலைமாற்றத்தால் உலகளாவியபொருளாதாரவளர்ச்சிமற்றும் நிதிநிலைத்தன்மைக்குஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஜி இருபதுநாடுகளின் நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கிஆளுநர்கள் காணொலி மூலம் ஆலோசனைநடத்தினர் இதில் கலந்துகொண்டுபேசியதிருமதிநிர்மவாசீத்தாராமன் கடன் வழங்குவது நேரடிபணப்பரிமாற்றம் உணவு தானியங்களைவழங்குவது பொருளாதாரஊக்குவிப்பு தொகுப்புகள் மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்களைமேற்கொள்வது ஆகிய நடவடிக்கைகளைமத்திய அரசுமேற்கொண்டுவருவதாகதெரிவித்தார் பாரிஸ் உடன்படிக்கைக்குஉட்பட்டேவிவாதங்கள் நடைபெறவேண்டும் என்றும் திருமதிநிர்மலாசீத்தாராமன் கேட்டுக்கொண்டார்

நொய்டாவில் சுய உதவிக்குழுக்கள் மற்றும் கைவினைகலைஞர்களின் கண்காட்சியைமத்தியஅமைச்சர் தொடங்கிவைத்தார் விழாவில் பேசியஅவர் குடும்பவருமானத்தைஅதிகரிக்கவும் தரமானவாழ்க்கையைமேம்படுத்தவும் சுய உதவிக்குழுக்கள் முக்கியபங்குவகிப்பதாகதெரிவித்தார் சுயசார்பு இந்தியாவைஉருவாக்குவதற்குஅரசின் திட்டங்கள் மற்றும் முயற்சிகள் மட்டுமேபோதுமானதாக இருக்காதுஎன்றும் மேம்படுத்தப்பட்ட சுய உதவிக்குழுக்கள் மற்றகுழுக்களுக்குஉதவமுன்வரவேண்டும் என்றும் அவர் கூறினார்

இதன் மூலம் இருதரப்பு பேச்சுவார்த்தைவலுப்படும் என்றுஅவர் நம்பிக்கைதெரிவித்துள்ளார் இந்தியா பாகிஸ்தான் இடையேராணுவதலைமை இயக்குநர்கள் இடையேநடத்தப்பட்டபேச்சுவார்த்தையைஅடுத்துபோர் நிறுத்தத்தைமுழுமையாகஅமல்படுத்தமுடிவு செய்யப்பட்டது மும்பையில் திரையரங்குகளை மூடும் திட்டமில்லைஎன்றுமாநகராட்சிவிளக்கம் அளித்துள்ளது

கடத்தப்பட்டமாணவிகளைமீட்கும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாகஈடுபட்டுள்ளனர்

கிரிக்கெட் போட்டிகளிலிருந்துடிய்வுபெறப்போவதாக இந்தியவீரர் யூசுப் பதான் அறிவித்துள்ளார்